ஆசியமல்யுத்தசாம்பியன் இறுதிப்போட்டிக்கு இந்தியாவின் சுனில்குமார் முன்னேறியுள்ளார்

தொலைத்தொடர்புத்துறைபிரதிநிதிகள் இதில் கலந்துகொண்டுதங்கள் கருத்துக்களைபகிர்ந்துகொண்டனர் சீனாவிலிருந்துரசாயணம் மருந்தப்பொருட்கள் போன்றவற்றிற்குவரும் மூலப்பொருட்கள் வினியோகத்தில் இடையூறு உள்ளதாஎன்றும் ஆய்வு செய்யப்பட்டது தொழில்துறைக்குகொரனாவைரஸ் பாதிப்பால் ஏற்படும் விளைவுகளைசமாளிக்கமேற்கொள்ளப்படவேண்டியநடவடிக்கைகள் பற்றிவிரிவானஆலோசனைக்குபின் அறிவிக்கப்படும் என்றுஅவர் கூறினார்

எஞ்சியுள்ளவர்கள் நாளைவிடுவிக்கப்படுவார்கள்

வன்முறையை தூண்டிவிட்டதாகசர்ஜில் இமாம் என்பவர் மீதுகுற்றம் சாட்டப்பட்டுள்ளது மாணவர்கள் மீதுகுற்றச்சாட்டுகள் கூறப்படவில்லை வள்முறைச்சம்பவத்தில் தொடர்புடையவர்களைஅடையாளம் காணும் புகைப்படங்களையும் தில்லிகாவல்துறைவெளியிட்டுள்ளது நியுபிரண்ட்ஸ் காலனியைச்சேர்ந்தஒன்பதுபேரும் ஜாமியாபகுதியைச்சேர்ந்தளட்டுபேரும் இதுவளரகைதசெய்யப்பட்டுள்ளனர்

பேசியஅவர்

குடியுரிமைதிருத்தசட்டத்தைஅமலாக்குவதுகுறித்துயாரும் அஞ்சத்தேவையில்லைஎன்றும் இதனால் யாருடையகுடியுரிமையும் பறிபோகாதுஎன்றும் அவர் கூறினார் தேசியகுடமக்கள் பதிவேட்டைபொறுத்தவரைமத்தியஅரசுதற்போதைக்குஅதனைஅமல்படுத்தும் திட்டம் இல்லைஎன்றுகூறியிருப்பதால் அதுபற்றிகவலைப்படத் தேவையில்லைஎன்றும் அவர் தெரிவித்தார் எல்கார் பரிஷத் கோரேகாள் பீமாவன்முறைசம்பவம் ஆகியவழக்குகள் விஷயத்தில் சிவசேனாவுக்கும் தேசியவாதகாங்கிரகக்கும் இளடயேநிலவும் கருத்தவேறபாடுபற்றிவிளக்கியதிருதாக்கரே எல்னர் பரிஷத் வழக்குமட்டும் தேசிய புலனாய்வு அமைப்பிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகதெரிவித்தார் ஈராக் செல்லும் இந்தியபயணிகள் குறிப்பிட்டஐந்துபகுதிகளுக்குசெல்லவேண்டாம் என்றுவெளியுறவு அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது நினேவே சலாகுதின் டியாலா அன்பர் கிர்குக் ஆகியஐந்துபிராந்தியங்களில் நிலவும் பாதுனப்பு குழல் சரியாக இல்லாததால் அந்தபகுதிகளுக்குசெல்வதை இந்தியபயணிகள் தவிர்க்கவேண்டும் என்றுவெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ளபயண ஆலோசனைசெய்திகுறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது

குறித்தபாக்தாதில் உள்ள இந்திய தூதரகம் அல்லதுளர்பிலில் உள்ளதுணை பயணம் தூதரகத்தைபயணத்திற்குமுன்னதாகஅனுகலாம் எனகூறப்பட்டுள்ளது புனிதபாத்திரைமேற்கொள்வதற்கும் இந்தியர்கள் நஜாப் ஏர்பலாஆகிய இடங்களுக்குசெல்லலாம் என்றும் அண்டைநாடானசிரியாவுக்குசெல்லவேண்டாம் என்றும் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளனர்

இதனைஒடிசாமத்தியப்பல்கலைக்கழகத்தில் துனைவேந்தர் பேராசிரியர் ஐ ராமபிரம்மம் தெரிவித்துள்ளார்

நாட்டில் கடந்தஐந்தாண்டுகளாகபால் உற்பத்தி ஆறு புள்ளிநான்குசதவீதமாகஅதிகரித்துவருகிறது

இதைபோலமற்றொருபொதுச்செயலாளர் திருபிமுரளிதர் ராவ் ஜார்கண்ட் மாநிலசட்டப்பேரவைபிஜேபிகட்சிதலைவரைதேர்ந்தெடுப்பதற்காகபார்வையாளராகநியமிக்கப்பட்டுள்ளார் இந்தநியமனங்களுக்குபிஜேபிதலைவர் திரு ஜே பிநட்டாஒப்புதல் வழங்கியுள்ளார்

இராமநாதபுரம் மாவட்டம் தனுஷ்கோடியில் புதியகலங்கரைவிளக்கத்திற்குஅடிக்கல் நாட்டிபேசியஅவர் ஆழ்கடல் மீன்பிடிப்பில் மீனவர்கள் ஈடுபட்டால் எல்லைகடந்துசெல்லும் பிரச்சினைக்குமுற்றுப்புள்ளிவைக்கலாம் என்றுகூறினார் இலங்கைகடற்படையினரால் கைதுசெய்யப்படும் இந்தியமீனவர்களையும் அவர்களின் படகுகளையும் மீட்பதற்குமத்தியஅரசுஅந்நாட்டுஅரசுடன் பேசிஉரியநடவடிக்கைஎடுத்துவருவதாகவும் அவர் குறிப்பிட்டார்

இறதிப்போட்டியில் கிர்கிஸ்தானின் அசாத் சாலிதினோவைஅவர் எதிர்கொள்கிறார்